விஜில் என்றசெல்போன் செயலியைதோதல் ஆணையம் அறிமுகப்படுத்துகிறது

ஒன்றுபட்டஅமைதியான பாதுகாப்பான உள்ளடக்கியதுடிப்புள்ளபொருளாதாரநாடாகஆப்கானிஸ்தான் விளங்க செய்வதில் இந்தியாஉறுதியுடன் உள்ளதுஎன்றுவெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கிறார்

பிரான்ஸ் ஜெர்மனி ஆகியநாடுகள் வலியுறுத்தியுள்ளன

முன்னாள் குடியரசுத்தலைவர் அப்துல் கலாமின் பிறந்ததினம் இளைஞர்கள் எழுச்சிதினமாக இன்றுகொண்டாடப்படுகிறது

பதக்கம் வென்றது இனிவிரிவானசெய்திகள் மத்தியப் பிரதேசம் சத்தீஸ்கள் ராஜஸ்தான் ஆகியமாநிலங்களில் நடைபெறவுள்ளசட்டப்பேரவைதேர்தல்களின்போதுசி விஜில் என்றசெல்போன் செயலியைதேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துகிறது சட்டப்பேரவைத் தேர்தலின்போதுமுதல் முறையாக இதுபோன்றசெயலிஅறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இது ஒருமுன்னோடித் திட்டம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

சுதந்திரமானநியாயமானஒளிவுமறைவற்றதேர்தலுக்கு இது வழிவகுக்கம் என்றுசத்தீஸ்கா் தலைமைதேர்தல் அதிகாரிதிருசுப்ரத் சாஹு தெரிவித்துள்ளார் இப்படிகூறப்படும் புகார்களைகுறிப்பிட்டகாலவரம்புக்குள் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் தேர்தல் நடத்தைவிதிகள் நடைமுறைக்குவந்தபிறகே இந்தசெயலிசெயல்படும் ஒன்றுபட்டஅமைதியான பாதுகாப்பாள உள்ளடக்கியதுடிப்புள்ளபொருளாதாரநாடாகஆப்காளிஸ்தான் விளங்க செய்வதில் இந்தியாஉறதியுடன் உள்ளதுஎன்றுவெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் சீனாவுடன் இணைந்து துதரகஅதிகாரிகளுக்கு இந்தியாவழங்கும் பயிற்சியின் தொடக்கநிகழ்ச்சிக்குஅமைச்சர் அனுப்பியவாழ்த்துசெய்தியில் இதைதெரிவித்துள்ளார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானம் நெருக்கமானஅண்டைநாடுகள் பாதுகாப்பில் நெருக்கமானநாடுகள் என்றுஅதில் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கன் மக்கள் மற்றும் அந்தநாட்டின் அரகஅளிக்கும் முன்னுரிமைஅடிப்படையிலேயே இந்தியாதனது பங்களிப்பைவழங்கிவருகிறதுஎன்றும் அவர் கூறியிருக்கிறார்

சீனாவுடன் இணைந்துஆப்கானிஸ்தாளில் தூதரகஅதிகாரிகள் பத்துபேருக்குபயிற்சிஅளிக்கப்படுகிறதுஎன்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியபிரதமரும் சீனஅதிபரும் கடந்தஏப்ரல் மாதத்தில் ஊழறான் நகரில் சந்தித்தபோது இந்தகூட்டுஒத்துழைப்புக்கானமுடிவு எடுக்கப்பட்டதுஎன்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்தான்புல்லில் உள்ளசவுதிஅரேபியதூதரகத்திற்குசென்றபோதுபத்திரிகையாளர் ஐமால் கசோகிமாயமானதுதொடர்பாகஉரியவிசாரணைநடத்தப்படவேண்டும் என்றுபிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனிஆகியநாடுகள் வலியுறுத்தியுள்ளன பிட்டன் வெளியுறவு துறைஅமைச்சர் திரு

அவர் துாதரகத்திற்குள்ளேயேகொல்லப்பட்டதாகதுருக்கிகுற்றம்சாட்டிவருகிறது எனினும் சவுதிஅரேபியாஅதைதொடர்ந்துமறுத்துவருகிறது இதனிடையே இந்தவிஷயம் தொடர்பாகதமதுநாட்டின் மீதுபொருளாதாரதடைஏதேனும் விதிக்கப்பட்டால் அதற்குதகுந்தபதிவடிகொடுக்கப்படும் என்றுசவுதிஅரேபியாஎச்சரித்துள்ளது காற்றுமாசுகாரணமாகசுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதில்லிநகரில் காற்றமாசுபடலத்தைதடுப்பதற்கானஅவசரநிலை இன்றுமுதல் தொடங்குகிறது அடுத்தசிலநாட்களில் தில்லியில் காற்றுமாசுமேலும் அதிகரிக்ககூடும் என்றுமத்தியமாசுகட்டுப்பாடுவாரியம் தெரிவித்துள்ளது காற்றின் தரத்தைபாதுகாக்கஅவசரநிலையின் கீழ் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும்

இதையும் மீறிகாற்றுமாசுப்படலம் மோசமடையுமானால் டீசல் ஜெனரேட்டர்களைபயன்படுத்துவதற்குதடைவிதிப்பது வாகனநிறுத்தத்திற்குகட்டணம் விதிப்பதுமுதலியநடவடிக்கைகளையும் மேற்கொள்ளஆலோசிக்கப்பட்டுவருகிறது ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அறுவடையானநெற்பயிரின் வைக்கோலையும் ஏப்ரல் மாதத்தில் பஞ்சாப் ஹரியானாமாநிலங்களில் கோதுமைவைக்கோலையும் எரிப்பதால் தலைநகர் தில்லிவரைகரும்புகை குழும் நிலைஉள்ளது தில்லியில் அதுபனிப்படலத்துடன் கலந்துடடல்நலனுக்குஎதிரானசூழ்நிலையைகுளிக்காலத்தில் ஏற்படுத்துகிறது தில்லி ஐ டி ஓ பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதியநடைமேம்பாலத்தைமத்தியவீட்டுவசதிமற்றும் நகள்ப்புற மேம்பாட்டுத்துறைஅமைச்சன் திருஹாதீப் பூரி இன்றுதிறந்துவைக்கிறாா் இந்நிகழ்ச்சியில் தில்லிதுணைநிலைஆளுநர் திருஅனில் பைஜாலும் பங்கேற்கிறார் தமதுஅமைச்சகத்தின் சாா்பில் தில்லிபோக்குவரத்துக்காகநிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டறந்துதிட்டங்களில் இதுவும் ஒன்றுஎன்றுஅமைச்சர் திருஹர்தீப் பூரிடுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார்

விவசாயத்தில் பெண்களின் ஈடுபாட்டைஊக்குவிக்கும் வகையில் மகளிர் விவசாயிகள் விழா புதுதில்லியில் இன்றுகொண்டாடப்படுகிறது மத்தியவேளாண் அமைச்சா் திருராதாமோகன் சிங் இந்தவிழாவில் உரையாற்றுகிறாா்

விதைத்தல் நாற்றுநடுதல் தண்ணீர் பாய்ச்சுதல் பாசனம் உரம் பயிர் பாதுகாப்பு அறுவளட களையெடுப்பு தாளியங்களைசேமித்துவைத்தல் என்றுவிவசாயத்தின் பல்வேறுபிரிவிகளிலும் பெண்களின் ஈடுபாடுகுறிப்பிடத்தக்கது மறைந்தமுன்னாள் குடியரசுத்லைள் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்ததினமான இன்றுஅவரைநாடுநினைவு கூர்கிறது இந்தியஏவுகணைத் திட்டத்தின் தந்தையாகஅவர் கருதப்படுகிறார் டாக்டர் அப்துல் கலாம் பற்றிபிரதம் திருநரேந்திரமோடிடுவிட்டரில் வெளியிட்டுள்ளபதிவில் டாக்டர் கலாம் தலைசிறந்தஆசிரியராகவும் அற்புதமானவிஞ்ஞானியாகவும் மாணவர்களின் சிந்தனையைகிளறிவிடுவதில் மிகச்சிறந்தவராகவும் விளங்கினார் என்றுகூறியிருக்கிறார் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் டாக்டர் அப்துல் கலாம் நிறைந்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் கானல் ராஜ்யவா்தன் சிங் ரத்தோா் செய்தியில் மறைந்தஅப்துல் கலாம் மிகச்சிறந்ததலைவர் விஞ்ஞானி தொலைநோக்குபார்வைகொண்டவர் என்று புகழ்ந்துள்ளார் ஆயிரக்கணக்கானோரின் சிந்தனையில் அறிவுச்சுடரைஏற்றிவைத்தவர் அவர் மனிதசமுதாயத்துக்காகவும் அறிவாற்றலுக்காகவும் தன்னலமின்றிசேவை புரிந்தவர் என்றுகள்னல் ரத்தோர் குறிப்பிட்டுள்ளார்